மத்திய அரசின் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது நிதியமைச்சர் திரு பியூஸ் கோயல் மக்களவையில் இதனை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார் இதில் பல்வேறு தரப்பினரும் பயன்பெறும் வகையிலான திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே பட்ஜெட்டில் தொழில்துறையினருக்கான இந்த கடலுதவி அதிகரிக்கப்படவேண்டும் என்றும் அத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கார்ப்ரேட் வரி குறைக்கப்படவேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் பட்ஜெட்டை தாக்கல் செய்து நிதியமைச்சர் ஆற்றும் உரையினை அகில இந்திய வானொலி நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது

பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் செய்திப் பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்ச்சி சென்னை முதல் அலைவரியில் இரவு மணி எட்டு முதல் எட்டரை வரை ஒலிபரப்பாகிறகு மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

நாட்டின் தோல் பொருள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு நாற்பது சதவீதமாக உள்ளது என துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் சர்வதேச தோல் பொருள் கண்காட்சியை நேற்று சென்னையில் திறந்துவைத்து அவர் பேசினார்

ஆசியாவிலேயே மிகப்பெரிய கண்காட்சியாக இது அமைந்துள்ளது என்றும் திரு பள்ளீர் செல்வம் கூறினார்

நேற்று சென்னையில் இத்தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் கலந்தகொண்டு அவர் பேசினார் மத்திய மாநில அரசுகளின் சரிவிகித பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார்

ஏழை மக்களுக்கு உயரிய சிகிக்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சி டி ஸ்கேன் மற்றும் டயாலிசிஸ் மையத்தை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் அதிநவீன கருவிகளுடன் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மரம் வளர்க்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றார்

பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த நிதியை பயன்படுத்தி ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ள கூட்டுறவு பெட்ரோல் நிலையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தை அடுத்த வையாவூரில் இத்தகைய பெட்ரோல் நிலையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார்

சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கதக்கது என அமெரிக்கா கூறியுள்ளது அமெரிக்கா வடகொரியா இடையேயான இரண்டாவது உச்சி மாநாடு குறித்த விவரங்கள் அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளது

சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதம் ஒரு வட்சும் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கேபிள் ஒளிபரப்பு தொடர்பான தொலைபேசி ஒழுங்குமுறை ஆணையத்தின் புதிய நெறிமுறைகள் இன்றுமுதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன

தூய்மை இந்தியா இயக்கத்தின்கீழ் உதகமண்டலம் பேருந்து நிலையத்தில் துப்புரவு பணிகளை மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் நேற்று தொடங்கி வைத்தார் கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் அருள்மிகு குழந்தை வேலப்பர் தேர் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனித நேய வார நிறைவு விழா நேற்று நடைபெற்றது

இந்தியா நியுஸிவாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சற்றுமுன் தொடங்கியது ஹேமில்டனில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியுஸிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தவ இதனையடுத்து

இந்தியா ஸ்பெயின் இடையேயான நான்காவது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டி ட்ராவில் முடிவடைந்தது

நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன இரண்டு போட்டிகள் ட்ராவில் முடிவடைந்தன ஸ்பெயினுக்கு எதிரான தொடர் முடிவடைந்த நிலையில் இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக இரண்டு போட்டிகளில் பங்கேற்க உள்ளது

இந்தியா இத்தாலி இடையேயான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் இறுதி சுற்றுக்கான தகுதிப் போட்டி இன்று கொல்கத்தாவில் தொடங்குகிறது

இரட்டையர் பிரிவு ஆட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன

இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மும்பை அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது